நரேந்திரமோடி இன்று மாலை கலந்துரையாடுகிறார் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார் தேசிய தூய்மை விருது பெற்ற புதுச்சேரி கூனிச்சம்பட்டு அரக தொடக்கப் பள்ளிக்கு முதலமைச்சர் திரு

ஆசிரியர் தினம் நானை கொண்டாடப்படுவதை ஒட்டி தேசிய நல்லாசிரியர் விருதுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள ஆசியர்களுடன் பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று மாலை கலந்துரையாடுகிறார் புதுடெல்லியில் நாளை நடைபெறவுள்ள விழாவில் குடியரசுத் துணைத் தலைவர் திரு

இவ்வாண்டு தேசிய நல்லாசிரியர் விருதுக்கான விருதுகளை பெயர்களை தெரிவு செய்யும் நடைமுறைகளை மத்திய மனிதவள மேம்பாட்டுத்துறை அமைச்சகம் திருத்தி அமைத்துள்ளது வெளிப்படையான நேர்மையான முறையில் விருதாளர்கள் தெரிவு செய்யப்படுவதையும் பணிபுரிந்தவர்களுக்கு அங்கிகாரம் கிடைப்பதையும் உறுதப்படுத்தும் வகையில் இதர முக்கிய விருதுகளுக்கான தெரிவு நடைமுறைகளை போல நல்லாசிரியர் விருதுக்கான தெரிவு நடைமுறைகளிலும் புதுமைகளை புகுத்துவதே இதன் அடிப்படை நோக்கக் என்று அரசு வட்டாரங்கன் தெரிவித்துள்ளன உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி பதவியில் இருந்து ஓய்வு பெற உள்ள நீதிபதி

திபக் மிஸ்ரா தமக்கு அடுத்த நிலையில் உள்ள மூத்த நீதிபதி திரு ரஞ்சன் கோகோயின் பெயரை தலைமை நீதிபதி பதவிக்கு பரிந்துரை செய்துள்ளார் தலைமை நீதிபதி திரு மிஸ்ரா முக்கிய வழக்குகளை குறிப்பிட்ட நீதிபதிகளுக்கு மட்டுமே ஒதுக்குவதாக நீதிபதி திரு கோகோய் பகிரங்கமாக குற்றம்சாட்டியதால் இவ்வாண்டு ஆரம்பத்தில் பரபரப்பு ஏற்பட்ட நிலையிலும் இரண்டாவது இடத்தில் உள்ள மூத்த நீதிபதியை தலைமை நீதிபதி பதவிக்கு பரிந்துரைக்கும் மரபை திரு மிஸ்ரா கடைப்பிடித்து மத்திய சட்டத்துறை அமைச்சருக்கு கடிதம் எழுதியுள்ளார்

விமானி பத்திரமாக உயிர் தப்பினார் விபத்து குறித்து விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் கர்னல் சம்பீத் கோஷ் தெரிவித்துள்ளார்

மேலும் இருவர் விடுவிக்கப்பட்டுள்ளனர் குற்றம்சாட்டப்பட்ட மற்றொருவர் மீதான திர்ப்பு வரும் திங்கட்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது தண்டனை பற்றிய விவரங்களும் அன்றைய தினம் வெளியிடப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது

நிலைமைகள் கட்டுப்பாட்டில் இருப்பதால் பொதுமக்கள் பீதியடையத் தேவையில்லை என்று மாநில சுகாதார அமைச்சர் திருமதி

கே ஷைலஜா தெரிவித்துள்ளார்

காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி பிரதமருக்கு கடி தம் எழுதியுள்ளார் மேகதாதுவில் அணை கட்டி குடிநீருக்கும் மின்உற்பத்திக்கும் பயன்படுத்துவது தொடர்பான சாத்தியக்கூறு அறிக்கையை கர்நாடகா அரசு மத்திய நீர்வள ஆணையத்திற்கு அனுப்பியிருப்பது ஒருசார்பான நடவடிக்கை என்று கடிதத்தில் அவர் கூறியுள்ளார் காவிரி நதிநீர் பங்கிடு பற்றிய நடுவர் மன்ற திர்ப்பு மற்றும் உச்சநீதிமன்ற தீர்ப்பை மீறும் செயல் இது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மேகதாது வில் அணை கட்டும் உத்தேசம் தொடர்பாக கர்நாடகா அரசு தமிழக அரசை அணுகவில்லை என்றும் கூட்டாட்சி முறையில் மாநிலங்களுக்கு இடையிலான நதிகளின் நீரோட்டத்தை பாதிக்கும் வகையில் எந்தவொரு மாநிலமும் தன்னிச்சையாக செயல்பட முடியாது என்றும் கடிதத்தில் வலியுறுத்தப்பட்டுள்ளது தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி மக்கள் நலத்திட்டங்களின் அமலாக்கம் குறித்து இன்று தலைமை செயலாகத்தில் தேனி தர்மபுரி திருவண்ணாமலை மற்றும் வேலூர் மாவட்ட ஆட்சியர்களுடன் ஆலோசனை கூட்டம் நடத்தினார் மாவட்ட அளவிலான அடிப்படை வசதிகள் குடிநீர்திட்ட பணிகள் மற்றும் குடிமராமத்துப் பணிகளின் நிலைக்குறித்து இக்கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டது அடுத்தக்கட்ட பணிகள் குறித்து ஆலோசனைகளையும் முதலமைச்சர் வழங்கினார் இக்கூட்டத்தில் துணை முதலமைச்சர் திரு

பன்னீர்செல்வம் திரு திண்டுக்கல் சீனிவாசன் திரு வேலுமணி உள்ளிட்ட அமைச்சர்கள் மற்றும் தலைமைச் செயலர் திருமதி கிரிஜா வைத்தியநாதன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டனர் தேசிய தூய்மை விருது பெற்ற புதுச்சேரி கூனிச்சம்பட்டு பாவேந்தர் பாரதிதாசன் அரக தொடக்கப் பள்ளிக்கு முதலமைச்சர் திரு

புதுச்சேரி மற்றும் காரைக்கால் மாவட்டங்களைச் சேர்ந்த பள்ளிகள் ஸ்வச் வித்யாலயா விருதுகள் எனப்படும் தேசிய தூய்மை விருதுகளை வென்று சாதனைப்படைத்துள்ளனர்

புதுவையில் பள்ளி கல்வித்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஆசிரியர் தினவிழா நாளை மாலை வில்லியனூரில் நடைபெறவுள்ளது துணை நிலை ஆளுநர் டாக்டர் கிரண்பேடி தலைமை விருந்தினராக இவ்விழாவில் கலந்து கொண்டு சிறப்பாக பணிபுரிந்த ஆசிரியர்களுக்கு விருதுகளை வழங்குகிறார்

நமச்சிவாயம் தலைமையில் நடைபெறவுள்ள இவ்விழாவில் கல்வி அமைச்சர் திரு கமலக்கண்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொள்கிறார்கள் புதுவையில் உள்ள அரசு உதவி பெறும் தனியார் பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் சம்பள நிலுவைகளை வழங்குதல் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி நாளை கருப்பு தினம் அனுசரிக்க போவதாக அறிவித்துள்ளனர்

தேசிய பேரிடர் மேலாண்மை ஆணையம் மற்றும் இதர அமைப்புகள் இணைந்து கடலோர மாநிலங்களில் நடத்தும் சுனாமி ஒத்திகையின் ஒரு பகுதியாக நாளை புதுச்சேரி நல்லவாடு பகுதியில் சுனாமி எச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறவுன்னது மாநில அரசின் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த அதிகாரிகள் அலுவலர்கள் மற்றும் தேசிய பேரிடர் மீட்புக்குழுவினர் இந்த ஒத்திகையில் ஈடுபட உள்ளனர் சுனாமி போன்ற பேரழிவு ஏற்படும் காலங்களில் பொதுமக்கள் தங்களை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதை செயல்விளக்கம் செய்து காட்டும் விதத்தில் இந்த ஒத்திகைக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இது வெறும் ஒத்திகை மட்டுமே என்பதால் பொதுமக்கள் அச்சப்படத் தேவையில்லை என்றும் புதுவை அரசின் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை தெரிவித்துள்ளது புதுவை திப்மரில் இணையதளம் மூலமான கொலாப் டிடிஎஸ் என்னும் கதிர்இயக்க அடிப்படையிலான இந்த தொலைநிலை கதிரியக்க வசதியினால் ஜிப்மர் ரேடியாலஜி நிபுணர்களின் சேவைகள் நாட்டின் தொலைதூர கிராமங்களுக்கும் இணைக்க ஏதுவாகும் என்று ஜிப்மர் தெரிவித்துள்ளது இதற்கான மென்பொருளை தேசிய தகவலியல் மையம் உருவாக்கி மத்திய ககாதார அமைச்சகம் மூலம் ஜிப்மருக்கு இலவசமாக வழங்கியுள்ளது

முன்னாள் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கூட்டமைப்பின் தலைவர் திரு ஜெகநாதன் தலைமையில் மாநில தேர்தல் துறை அலுவலகம் நோக்கி ஊர்வலமாக வந்த இவர்களை போலீசார் பாதிலேயே தடுத்து நிறுத்து கைது நடவடிக்கை மேற்கொண்டனர் தெற்கு உட்புற கர்நாடகத்தில் ஏற்பட்டுள்ள வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி மற்றும் உட்புற கர்நாடகம் முதல் குமரி கடல் வரை நிலவும் காற்றழுத்த தாழ்வுநிலை காரணமாக உள்தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய கனமழைக்கும் தமிழகம் மற்றும் புதுவையின் ஒரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழைக்கும் வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது

எஸ் சிவஞானம் திருமதி பவானி கப்புராயன் ஆகியோர் அடங்கிய அமர்வு கூறியது

தமிழ்நாடு பிஜேபி தலைவர் திருமதி தமிழிசை சவுந்தர்ராஜன் பயணம் செய்த விமானத்தில் பாரதிய ஜனதா விற்கு எதிராக முழக்கமிட்ட மாணவி சோபியா விற்கு தூத்துக்குடி நீதிமன்றம் ஜாமீன் அனுமதி வழங்கியுள்ளது

நரேந்திரமோடி இன்று மாலை கலந்துரையாடுகிறார் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் கர்நாடகம் அணை கட்ட எதிர்ப்பு தெரிவித்து தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிச்சாமி பிரதமருக்கு கடிதம் எழுதியுள்ளார் தேசிய தூய்மை விருது பெற்ற புதுச்சேரி கூனிச்சம்பட்டு அரசு தொடக்கப் பள்ளிக்கு முதலமைச்சர் திரு

புதுவையில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஆசிரியர் தினவிழா நாளை மாலை வில்லியனூரில் நடைபெறவுள்ளது இத்துடன் இந்த செய்திஅறிக்கை நிறைவுபெறுகிறது